சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பிளால் மாநில அரசுகளுக்கு ஏற்பட்டுள்ள இழப்பீட்டு பற்றாக்குறையை ஈடு செய்வதற்காக மத்திய அரசு ஐயாயிரம் கோடி ரூபானய விடுவித்துள்ளது

திரு எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார்

நித்தி ஆயோக் அமைப்பின் ஆட்சி மன்றக் கூட்டத்தில் காணொலி காட்சி வாயிலாக தலைமை வகித்து பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார் வளர்ச்சினய மட்டுமே தாரக மந்திரமாகக் கொண்டு தமது அரசு செயல்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார் மத்திய மாநில அரசுகள் ஒருங்கிணைந்து செயல்படுவதன் மூலம் வளர்ச்சியை உறுதி செய்ய முடியும் என்றும் அவர் கூறினார் இதள் அடிப்படையிலேயே மத்திய அரசு தமது செயல்பாடுகளை விரைவுபடுத்தி இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் இந்த மாற்றத்திற்கு இளைஞர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் அவர் கூறினார்

தத்துவம் என்பது மாநிலங்கள் மட்டுமன்றி மாவட்டங்களுக்கு கட்டாட்சி இடையோன ஒருங்கிணைப்பாகவும் இருக்க வேண்டுமென்று அவர் குறிப்பிட்டார் மத்திய பட்ஜெட்டில் கட்டமைப்பு துறையை மேம்படுத்துவதற்காக சிறப்பு நிதி ஒதுக்கப்பட்டிருப்பதை அவர் சுட்டிக்காட்டினார் கூடுதலாக வேலைவாய்ப்புக்களை உருவாக்கிட இது உதவிடும் என்றும் அவர் கூறினார் பிரதமரின் வீட்டுவசதி திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் ஏழழ மக்களின் நலனுக்காக கடந்த ஆறு ஆண்டுகளில் இரண்டு கோடிக்கும் கூடுதலாக வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் இந்த திட்டத்தின் கீழ் தமிழகம் உட்பட ஆறு மாநிலங்களில் நவீன தொழில்நுட்பத்துடன் வீடுகள் கட்டப்பட்டு வருவதாக அவர் கூறினார் ஜல்ஜீவன் இயக்கத்தின் மூலம் மூன்று கோடிக்கும் மேற்பட்ட ஊரகப் பகுதிகளில் உள்ள குடியிருப்புகளுக்கு குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளதாகவுடம் அவர் குறிப்பிட்டார் கிராமப் புறங்களில் இணையதள சேவையை ஏற்படுத்துவதற்னக பாரத் பநெட் என்ற திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார் இது ஊரகப் பகுதிகளில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும் என்றும் அவர் தெிவித்தாா் விளைபொருட்களின் உற்பத்தியை அதிகிப்பதற்காக பல்வேறு வேளான் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் பிரதமர் கூறினார் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் மற்றும் உயரதிகாரிகள் இக்கூட்டத்தில் பங்கேற்றுள்ளனா் எல்லை பிரச்சினை தொடர்பாக இந்தியா சீனா இடையே ரானுவ அதிகாரிகள் நிலையிலாள பத்தாவது சுற்று பேச்சுவார்த்தை தற்போது நடைபெற்று வருகிறது எல்லைப்பகுதிகளில் பரஸ்பரம் படைகளை விலக்கிக் கொள்வதற்னன நடவடிக்கைகளை விரைவுபடுத்தவது குறித்து இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பினால் மாநில அரசுவளுக்கு ஏற்பட்டுள்ள இழப்பீட்டு பற்றாக்குறையை ஈடு செய்வதற்காக மத்திய அரசு ஐயாயிரம் கோடி ரூபாயை விடுவித்துள்ளது

ச்வதேச சமூக நீதி தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது இதனையொட்டி குடியரசு துணைத்தலைவர் திரு வெங்கைபா நாயுடு விடுத்துள்ள செய்தியில் மனித உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டுமென்று அனைவரும் உறுதியேற்றுக் கொள்ள வேண்டுமென்று கேட்டுக் கொண்டுள்ளார் வறுமை எழுத்தறிவின்மை பாலின பாகுபாடு போன்றவற்றை களைய அளைவரும் ஒருங்கிணைந்து பாடுபடுவோம் என்றும் திரு வெங்கையா நாயுடு வலியுறுத்தியுள்ளார் அருணாச்கூப் பிரதேசம் மிஷோராம் மாநிலங்கள் உருவாள தினம் இன்று கொண்டாடப்படுகிறது இதனைபொட்டி குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் குடியரசு துணைத்தலைவர் திரு வொங்கையா நாயுடு பிரதமர் திரு நரேந்திரமோடி ஆகியோர் வாழ்த்துச் செய்தி விடுத்துள்ளனர் தில்லி முதலமைச்ச் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் விவசாய சங்க பிரதிநிதிகளுடன் நாளை பேச்சுவார்த்தை நடத்துகிறார்

இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார்

தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் திமுக வெற்றிபெற்றால் மகளிர் சுய உதவிக் குழுவினர் கூட்டுறவு வங்கிகளில் வாங்கிய கடன் ரத்து செய்யப்படும் என்று அக்கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார் இன்று பொள்ளாச்சியில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு அவர் பேசினார் தாம் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளதால் முதலமைச்சர் நாளை இதளை ரத்து செய்ய நடவடிக்கை எடுக்கக்கூடும் என்றும் அவர் கூறினார் மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படவில்லை என்றும் திரு ஸ்டாலின் குற்றம்சாட்டினார்

இந்த சிறப்புக் கூட்டத்துக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது

பெட்ரோல் டீசல் சமையல் ளிவாயு விலையை குறைக்க வேண்டும்னறும் அவர் கோரிக்கை விடுத்தார்

இதற்குத் தேவையாள நிதி உதவியை அதிகிப்பது என்றும் இக்கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது கற்றுச்சூழல் பாதுகாப்பில் ஈர நிலங்களின் பங்கு குறித்த சிறப்பு கலந்துரையாடல் நிஷழ்ச்சிக்கு சென்ளை அகில இந்திய வானொலியின் செய்திப்பிரிவு ஏற்பாடு செய்துள்ளது

சென்னை அலைவரிசை ஒன்றில் இன்று இரவு மணி ஒன்பது முதல் ஒன்பது முப்பது வரை ஒலிபரப்பாகவுள்ள இந்த நிகழ்ச்சியை மாநிலத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் அஞ்சல் செய்யும் தமிழகத்திற்கு உட்பட்ட ஒரு சில இடங்களில் அடுத்த நான்கு தினங்களுக்கு மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது ராணிப்பேட்டை திருப்பத்துா் சேலம் மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில இடங்களில் இன்று களமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

ஆடவர் பிரிவில் இரண்டு பேர் அரை இறுதிக்கு முன்னேறியுள்ளனர் ஆசிய கோப்பை கூடைப்பந்து போட்டிக்கான தகுதிச்சுற்று ஆட்டங்கள் பஹ்ரைனில் இன்று தொடங்குகின்றன முதல் போட்டியில் இந்தியா ஈராக்கை எதிர்கொள்கிறது விஜய் ஹசாரே னோப்பைக்கான ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்கியது

தேசிய மல்யுத்த சாம்பியன் போட்டி ஜலந்தரில் இன்று தொடங்குகிறது ஐ எஸ் எல் கால்பந்துப் போட்டியில் ஜாம்ஷெட்பூர் அணி இன்று மும்பை அணியை எதிர்கொள்கிறது